குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் வீரதீர சாகசங்களுக்கான விருதுகளை இன்று வழங்கினாா்

ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோவில் குண்டம் திருவிழா இன்று பக்தி சிரத்தையுடன் நடைபெறுகிறது

அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ

இதன்படி மாணவர்களின் கல்விக்கடன் முழுமையாக ரத்து செய்ய மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் விவசாய கடன்சுமையை நீக்கும் வகையில் புதிய கடன் திட்டம் செயல்படுத்தப்படும் காவிரி கோதாவரி இணைப்புத்திட்டம் நிறைவேற்றப்படும் வீணாகும் தண்ணீரை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கான புதிய திட்டம் மேற்கொள்ளப்படும்

புதுச்சோிக்கு முழுமாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தப்படும் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும்

க ஸ்டாலின் சென்னையில் இன்று கிமுக வெளியிட்டார்

ஊழியர் ஓய்வூதிய முறை மாற்றியமைக்கப்படுவதன் மூலம் அதன் பயனாளிகள் மாதந்தோறும் எட்டாயிரம் நூபாய் ஒய்வூதியம் பெற வழிவகை செய்யப்படும் தனிநபர் ஆண்டு வருமானம் ஒன்றரை லட்சம் ரூபாயாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பெட்ரோலிய பொருட்களின் விலை கண்காணிப்பு கட்டமைப்பின்கீழ் கொண்டு வந்து விலையை கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் தென்னிந்திய நதிகள் இணைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகளின் காலாவதி காலத்திற்கு பின்னர் சுங்க கட்டணம் ரத்து செய்யப்படும்

திருச்சி சேலம் மதுரை கோவையில் மெட்ரோ ரயில்சேவை கொண்டுவரப்படும் பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கு இலவச பஸ் ரயில் பாஸ் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழிகள் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளன இரு கட்சிகளுமே தத்தம் தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளதோடு கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்றும் கூறியுள்ளன தேர்தல் துாக்குமுடி தூத்துகுடி மாவட்டத்தில் கடந்த தேர்தல்களின்போது குறைவாக வாக்குப் பதிவான பகுதிகளில் தபால் அலுவலகம் மூலம் ஒரு லட்சம் பேருக்கு வாக்காளர் விழிப்புணர்வு அஞ்சல் அட்டை அனுப்பும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வாய்ஸ் ஜெய்சிங் ஜனநாயகத்தை போற்றவோம்

ராம்நாத் கோவிந்த் வீரதீர சாகசங்களுக்கான இரண்டாவது கட்ட விருதுகளை இன்று வழங்கினார்

தீவிரவாதத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்போருக்கு எதிராக இந்தியாவின் நடவடிக்கைகள் தொடரும் என்றார்